வருவாய்சமுக மேம்பாடு மற்றும் வளர்ச்சி பணிகளுக்குபயன்படுத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது

இன்று பதவியேற்றுக்கொள்கிறார்

இனி விரிவான செய்திகள் மத்திய அரசின் பொது நிறுவனங்களின் பங்கு விற்பனைக்கு பொருளாதாரங்களுக்கான அமைச்சரவை கூட்டம் நேற்று ஒப்புதல் வழங்கியுள்ளது இதன்படி ஐந்து மத்திய அரசு பொது நிறுவனங்களான பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆப் இந்தியா கண்டனர் கார்ப்பரேஷன் ஆப் இந்தியா நார்த் ஈஸ்டன் எலக்ட்ரிக் பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட் தெரி ஹைட்ரோ டவலப்மென்ட் கார்ப்பரேஷன் இந்தியா லிமிடெட் ஆகியவற்றின் பங்குகள் விற்கப்படவுள்ளன இந்த பங்குகளின் விற்பனை மூலம் கிடைக்கும் பணம் சமூக மற்றும் வளர்ச்சி திட்டங்களுக்கு பயன்படுத்த அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது இதன் மூலம் மக்கள் பயனடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

அதன்படி இந்த ஐந்து நிறுவனங்களிலும் மாற்றத்தை கொண்டு வர அரசு தற்போது நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது

தேசிய நெடுஞ்சாலைகளில் கங்க வரி வசூலிப்பில் மாற்றத்தை கொண்டு வர பொருளாதாரங்குளுக்கான அமைச்சரவை கூட்டம் ஒப்புதல் அளித்துள்ளது தேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைப்புகொண்டு வந்துள்ள டோல் ஆப்ரேட் டிரான்ஸ்பர் என்ற புதிய திட்டத்தில் தனியார் நிறுவனங்கள் பங்கேற்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் கிடைக்கும் பணம் தேசிய நெடுஞ்சாலைகளை விரிவுப்படுத்த பயன்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

வெங்காய விலையை கட்டுப்படுத்தும் விதத்தில் சுமார் ஒன்று புள்ளி இரண்டு லட்ச மெட்ரிக் டன் வெங்காயத்தினை இறக்குமதி செய்ய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஏற்கனவே நான்காயிரம் டன் அளவுக்கு வெங்காயம் இறக்குமதிக்கு சர்வதேச அளவில் டெண்டர் பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்

அதன் அடிப்படையில் தற்போது அமைச்சரவை கூட்டத்தில் வெங்காயத்தினை இறக்குமதி செய்ய ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது

இதன் மூலம் மாநில அரசு ஒப்புதல் இல்லாமல் சிட்பண்ட் திட்டங்களை கொண்டு வர முடியாது ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் சேமிப்பை பாதுகாக்கும் வகையில் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் இந்த மசோதா மீதான விவாத்தின் போது தெரிவித்தார் சிட்பண்ட் சுட்டத்திலுள்ள பிரச்சினைகள் களையப்பட்டு இந்த துறை நல்ல விதத்தில் வளர்ச்சியடைய சட்ட திருத்தம் உதவும் என்று அவர் குறிப்பிட்டார் மத்திய பொது கணக்காயர் மற்றும் துணை பொது கணக்காயர்கள் கலந்து கொள்ளும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்துகொண்டு உரையாற்றுகிறார் கூட்டத்தில் கலந்துகொள்வதற்கு முன்பாக தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்களின் திருவுருவச்சிலையை பிரதமர் திரு மோடி திறந்து வைக்கிறார் டிஜிட்டல் உலகில் மாறிவரும் கணக்கு தணிக்கை முறை என்ற தலைப்பில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் நாடு முழுவதிலுமிருந்து பொது கணக்காயர் மற்றும் துணை பொது கணக்காயர்கள் அதிக அளவில் கலந்துகொள்கின்றனர் இதில் தங்களுடைய அனுபவங்கள் மற்றும் புதிய வழிமுறைகள் குறித்து விவாதிக்கின்றனர் சரக்கு மற்றும் சேவை வரி சரியாக செயல்பட வில்லை என்று சமூக வளைதளங்களில் பரப்பட்டுவந்த வதந்தி தவறானது என்று மத்திய மறைமுக வரி மற்றும் சுங்க வரிகள் வாரியம் தெரிவித்துள்ளது

கற்றுவாத் தொடர்பான விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கொள்வது மற்றும் புதிய கற்றுலா கொள்கையை உருவாக்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன சுற்றுலா சேவையை வலுப்படுத்தும் விதத்தில் இந்த துறையிலுள்ள நிபுணர்களுக்கு புதிய பயிற்சிகள் அளிக்கப்படும் என்று தெரிகிறது இனி சர்வதேச திரைப்பட விழா குறித்த செய்திகள்

வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடக்க விழா நடைபெற்றது இதில் நடிகர் ரஜினிகாந்துக்கு திரைப்பட விழாவின் பொன்விழா ஆண்டுக்கான சிறப்பு விருது வழங்கப்பட்டது இந்த விருதினை பெற்றுக் கொண்ட நடிகர் ரஜினிகாந்த் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்தார்

சிறப்பு அஞ்சல் தலையும் இன்று வெளியிடப்பட்டது

நாட்டை பாதுகாப்பதற்காக தங்களின் இன்னுயிரை இழந்துள்ள வீரர்கள் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் எடுத்துக்காட்டாக உள்ளனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பஞ்சாப் மாநிலத்தில் குர்தாஸ்பூரைச் சேர்ந்த திரு நாயக் மனீந்தர்சிங் சங்குருரைச் சேர்ந்த வீர்பால் சிங் ஓசியாப்பூரின் திம்பில் குமார் ஆகியோர் அங்க நிலவும் மிக அதிக குளிர் காரணமாக கடந்த திங்கட் கிழமை உயிரிழந்தனர்

மேலும் குடும்பத்திலுள்ள ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்க முன்வந்துள்ளார் இலங்கையின் புதிய பிரதமராக அந்நாட்டின் முன்னாள் அதிபர் மகிந்த ராஜபக்ஷே இன்று பதவியேற்றுக்கொள்வார் என்று தெரிகிறது தற்போது அங்கு பிரதமராக உள்ள ரனில் விக்ரம சிங்கே தனது பதவியை இன்று காலை ராஜினாமா செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனையடுத்து இன்று மாலை திரு ராஜபக்ஷாவின் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறும் என்று இலங்கை அரசின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இந்திய கடற்படைக்கு சுமார் ஒரு பில்லியன் அமெரிக்க டாவர் மதிப்பிலான ஆயுதங்களை வழங்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போர்க்கப்பல்கள் விமானங்கள் மற்றும் தரையிலிருந்து தாக்கும் ஆயுதங்கள் ஆகியவற்றை அழிக்கும் விதத்தில் அதிநவீன ஆயுதங்களை வழங்க அதிபர் டிரம்ப் முடிவு செய்துள்ளார் இந்த ஆயுதங்கள் இந்திய கடற்படைக்கு வலு சேர்க்கும் என்றும் இந்தியாவின் பாதுகாப்பை பலப்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அதிநவீன அ ஆயுதங்களை ஒருசில நாடுகளுக்கு மட்டுமே அமெரிக்கா வழங்கியுள்ளது என்று கூறப்படுகிறது ஆஸ்திரேலியா ஜப்பான் தென்கொரியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள் அமெரிக்காவின் அதிநவீன ஆயுதங்களை ஏற்கனவே பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது